நலனுக்காகபிஜேபிதொடர்ந்துபாடுபடும் என்றுபிரதமர் திரு நரேந்திரமோடிதெரிவித்துள்ளார் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களதுகுற்றப் பின்னணிகுறித்து

உயர்நீதிமன்றங்களைஉச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது

இளையோர் தப்பாக்கிச்சுடும் பிரிவில் இந்தியாவின் சவ்ரவ் சௌத்ரி தங்கப்பதக்கத்தைவென்றுள்ளார்

நீண்டகாலமாகநிலுவையில் இருந்ததிட்டங்களைதமதுதலைமையிலானதற்போதையஅரசுநிறைவேற்றியிருப்பதாவும் பிரதமர் குறிப்பிட்டார்

நகர்ப்புறங்களுக்கு இணையானவசதிகள் கிராமப்புறங்களிலும் ஏற்படுத்தப்படவேண்டியதுஅவசியம் எனகுடியரசுதுணைத்தலைவர் திரு வெங்கையாநாயுடு தெரிவித்துள்ளார்

கிராமப்புற வளர்ச்சி விவசாயம் சுகாதாரம் கிராமப்புற தொழில் வளர்ச்சிபோன்றவற்றில் காந்திகிராமபல்கலைக்கழகம் சிறப்பாகபணியாற்றிவருவதாகஅவர் பாராட்டினார்

பிரகாஷ் ஐவுடேகர் எச்சரித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் படிப்பைத் தொடரவிரும்பும் மாணவர்களிடம் மட்டும் அந்தப் பருவத்திற்கானகட்டணத்தைவசூலிக்கவேண்டும் என்றார் ஒட்டுமொத்தபடிப்புக்கானகட்டணத்தையும் முன்கூட்டியேவசூலிப்பதுதடைசெய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

மேலும் ஜெட் விமானதயாரிப்பு நிறுவனத்தையும் அவர் பார்வையிடக்கூடும் எனதகவல்கள் தெரிவிக்கின்றன தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களதுகுற்றப் பின்னணிகுறித்து தொலைக்காட்சிகள் மற்றும் பத்திரிக்கைகளில் விளம்பரப்படுத்துவதைதேர்தல் ஆணையம் கட்டாயமாக்கியுள்ளது

அரசியல் கட்சிகளும் தத்தமதுவேட்பாளர்களின் குற்றப் பின்னணியைவிளம்பரப்படுத்துவதுடன் இணையதளத்திலும் இந்தத் தகவல்களைவெளியிடவேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது தெலங்கானா மத்தியப்பிரதேசம் உள்ளிட்டஐந்துமாநிலசுட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கும் இந்தவிதிமுறைபொருந்தும் குற்றப்பின்னனி இல்லாதவேட்பாளர்களும் தங்களதநிலைபற்றிஅதற்கானதிருத்தப்பட்டபடிவத்தை பூர்த்திசெய்யவேண்டுமெனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

பதிலுக்காககாத்திருக்காமல் மாநிலஅரசுகளின் நாடாளுமன்றசட்டமன்றடறுப்பினர்கள் மீதாளவழக்குகளைவிசாரிப்பதற்கானகூடுதல் சிறப்பு நீதிமன்றங்களைஏற்படுத்தவும் வழக்குகளுக்குவிரைவில் தீர்வு காணவும் நடவடிக்கைஎடுக்குமாறுமத்தியஅரசையும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது

பன்வாரிவால் புரோஹித் கூறியுள்ளார் சென்னையில் தனியார் மருத்துவமனைநிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவர் சுகாதாரசேவைகளைவழங்குவதில் தமிழகம் முன்னனிமாநிலமாகதிகழ்கிறதுஎன்றார்

நெல்லைமாவட்டம் பாபநாசத்தில் நடைபெறும் விழாவில் ஆளுநர் திருபன்வாரிவால் புரோஹித் கலந்து கொண்டுவிழாவைமுறைப்படி தொடங்கிவைத்துவிழாமலரைவெளியிடுகிறார்

இன்றுமாலைசேரன்மாதேவிஅருகேயுள்ளதிருப்படைமருதுார் பகுதியில் நடைபெறம் புஷ்கரவிழாவிலும் ஆளுநர் பங்கேற்கிறார்

க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார்

பிரதமரின் தேசியவேளாண் அபிவிருத்தித் திட்டம் தேனிமாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டுவருகிறது இத்திட்டத்தின் கீழ் இம்மாவட்டத்தில் சுமார் ஒருவட்சம் சதுரமீட்டர் பரப்பளவில் பசுமைக்குடில் அமைக்கப்பட்டு உயர் தொழில்நுட்பத்துடன் பயிர்கள் சாகுபடிசெய்யப்பட்டுவருவதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்தியவிண்வெளிஆய்வுக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்துமக்களிடையேவிளக்கும் வகையில் இஸ்ரோசார்பில் தஞ்சைமாவட்டம் பட்டுக்கோட்டையில் உலகவிண்வெளிவாரவிழாகண்காட்சிநடைபெற்றது

இலங்கையில் நடைபெற்றஉள்நாட்டுச் சண்டையின்போதுபாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடுவழங்குவதற்கானசட்டம் அந்நாட்டுநாடாளுமன்றத்தில் நேற்றுநிறைவேற்றப்பட்டது சபரிமலையின் நடப்பு சீசனின்போதுபெண்களுக்குகுறைந்தஅளவிலானவசதிகளேசெய்யப்பட்டுவருவதாகதிருவாங்கூர் தேவசம் வாரியம் தெரிவித்துள்ளது

இப்போட்டியில் சவ்ரவ் சௌத்ரிதென்கொரியவீரரைபின்தள்ளிபதக்கம் வென்றார்